இனி விரிவான செய்திகள் ஏழை மக்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் சேவை மனப்பான்மையுடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் லக்னோவில் கிங் ஜார்ஜ் மருத்துவக் கல்லூரி பல்கலைக் கழகப் பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனைத் தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகள் உரிய நேரத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக கோவிட் பரவல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் மருத்துவத் துறையில் மகளிரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார்

சமுதாய வளர்ச்சிக்கு புத்தாக்கமும் கல்வியும் அடித்தளமாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்திய ஜப்பான் ஆலோசனை மாநாட்டில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் வெளிப்படையான ஜனநாயகத்துடன் கூடிய சமுதாயமே வளர்ச்சி அடையும் என்று பிரதமர் தெரிவித்தார் மனித ஆற்றலை மையப்படுத்தி பொருளாதார திட்டங்கள் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறத்திய அவர் சர்வதேச நாடுகளின் வளர்ச்சிக்கு விரிவான முழுமையான திட்டங்கள் வகுப்பட வேண்டும் என்று கூறினார் புத்தின் கொள்கைகள் அமைதியான சமுதாயத்தை உருவாக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் புத்தரின் போதனைகள் நவீன காலத்திற்கு ஏற்ற வகையில் இருப்பதாகக் குறிப்பிட்ட பிரதமர் வறுமை தீவிரவாதம் பருவநிலை மற்றும் பாலின பாகுபாடு ஆகிய பிரச்சனைகளுக்கு அவரின் போதனைகள் தீாவுகாண உதவிடும் என்றுகூறினார் இந்தியா வியட்நாம் நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பரம் இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவனடந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் இந்தியா வியட்நாம் இடையே இன்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் நாட்டின் கிழக்கு கொள்கையில் வியட்நாம் முக்கிய நாடாக திகழ்கிறது என்று கூறினார் இந்திய பசிபிக் பகுதியில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதில் இரு நாடுகளும் இணைந்து ஒத்துழைப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது இவ்விரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு அறிவியல் ஆராய்ச்சி அணு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலில் இரு நாடுகளும் உறுப்பினர்களாக அடுத்த ஆண்டு முதல் செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே மத்திய வியட்நாம் பகுதியில் வெள்ளம் மற்றும் நிலக்சரிவு காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்பு மற்றும் பொருட்சேதங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்திய சா்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமா் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் போன்றவற்றில் மக்களின் ஈடுபாட்டை அதிகரிக்கச் செய்யும் வகையில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன எதிர்கால சவால்களை சமாளிக்கும் வகையில் இளைஞர்களின் திறனை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இத்திருவிழாவில் புத்தாக்கப் படைப்புகள் அறிவியல் தொடர்பான சிந்தனைகள் பிரச்சினைகளுக்கு விவாதங்கள் மூலம் தீர்வு காண்பது உள்ளிட்ட பல்வேறு திறன் சார்ந்த சிறப்புப் பயிற்சிகள் வழங்கப்படும் புவி அறிவியல் துறையும் விஞ்ஞான் பாரதி நிறுவனமும் இணைந்து இந்த அறிவியல் திருவிழாவிற்கு ஏற்பாடுகள் செய்துள்ளன

இழப்பீட்டுத் தொகையை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு கடனுதவி திட்டத்தின்கீழ் கணக்கீடு செய்யப்பட்டு மாநிலங்களுக்கு இருது பிரித்து அளிக்கப்படுகிறது ஜி எஸ் டி அமலாக்கம் காரணமாக வருவாய் இழப்பீட்டை சந்தித்து வரும் மாநிலங்கள் சிறப்பு கடனுதவி பெறும் வகையில் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதத்தை கடனாக பெற மத்திய அரசு அனுமதி வழங்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது நுகர்வோருக்கு மின்சார ச சேவை வழங்கி வரும் நிறுவனங்களின் குறைபாடுகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மத்திய மின்சாரம் மற்றும் புதிப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு அர் கே சிங் கூறியுள்ளார் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார் நுகர்வோருக்கு அதிக அதிகாரம் வழங்கும் வகையில் இதற்கான விதிமுறைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார்

இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள மூன்று லட்சத்து மூவாயிரம் பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத் துறையின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது சர்வதேச நாடுகளுடன் ஒப்பிடும்போது இத்தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது

விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு செல்லூர் ராஜூ திரு காமராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் நான்காம் தேதி முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது

எனினும் உணவகங்கள் தங்கும் விடுதிகள் கேளிக்கை விடுதிகள் ஆகியவை வழக்கம்போல் செயல்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தலுக்காள முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் உயர்நிலைக்குழுவின் ஆலோசனை கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது தேர்தல் ஆணையத்தின் தலைமை செயலர் திரு உமேஷ் சின்ஹா துணை ஆணையர்கள் திரு

சீனிவாசா உள்ளிட்டோர் இந்தக்குழுவில் இடம் பெற்றுள்ளனர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தினர் அஇஅதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்பூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துகளை முன்வைத்தனர் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற வேண்டும் என்று பல்வேறு கட்சிகளும் வலியுறுத்தின மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாகவும் உயர்மட்டக் குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர் தமிழக சுட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக மாநில அரசின் தலைமைச் செயலர் காவல்துறை தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் உயர்மட்டக் குழுவினர் நாளை விரிவாக ஆவோசனை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளனர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்தியப் பிரதேச முன்னாள் முதலமைச்சருமான மோதிவால் வோரா இன்று காலமானார்

நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக நான்கு முறையும் மக்களவை உறுப்பினராக ஒரு முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் மத்திய கனதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராகவும் உத்தரப் பிரதேச மாநில ஆளுநராகவும் பதவி வகித்துள்ளார் அவரது மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட பலர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் லடாக்எல்லையை ஒட்டிய பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் தயார் நிலை குறித்து வடமேற்கு பகுதிக்கான காவல்துறை தலைவர் திரு தீபம் சேத் அண்மையில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் கடும் குளிரில் பாதுகாப்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ள வீரர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான வழிமுறைகள் குறித்து அவர் அப்போது விளக்கிக் கூறினார் ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பெகான் அணி பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது